உள்ளது

உயிரிழந்தனர்

தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் ஸ்ரீநகரில் முகாமிட்டுள்ளார் கஷ்மீர் பள்ளத்தாக்கில் நம்பிக்கை ஏற்படுத்தும் நடவடிக்கையாக அவர் உள்ளுர் மக்களை சந்தித்து பேசினார் நேற்று சோபியான் சென்ற அவர் உள்ளுர் மக்களிடம் கலந்துரைாயடினார் அவர்களது பாதுகாப்பு அரசின் பொறுப்பு என்று அவர் உறுதியளித்தார் மாநிலத்தின் பாதுகாப்பு நிலைமை ஜம்மு கஷ்மீரை இரண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரிப்பது உள்ளிட்ட அரசின் நடவடிக்கைகள் குறித்து அவர் மக்களிடையே குரத்துக்களை பரிமாறிக்கொண்டார் காவல்துறை அதிகரிகளுடனும் அவர் கலந்துரையாடினார்

எனினும் பள்ளி கல்லுாரிகள் தொடர்ந்து மூடியே இருக்கும்

கொல்கத்தாவிலுள்ள ஜாதவ்பூர் பல்கலைக்கழகம் தனது விடுதிகளில் கஷ்மீர் பள்ளத்தாக்கிலிருந்து வரும் புதிய மாணவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் தங்கிடம் வழங்க முடிவு செய்துள்ளது இப்பல்கலைக்கழக பதிவாளர் திரு சினேகமஞ்சுபாசு இதனை தெரிவித்தார் கஷ்மீர் மாணவர்களுக்கு எவ்வித இன்னலும் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளுமாறு மாநில அரசு கல்வித்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது

இந்திய விடுதலை குறித்த கிரிப்ஸ் தூதுக்குழு தோலியடைந்த பிறகு வெள்ளையனே வெளியேறு இயக்கம் குறித்து மும்பை கவ்வாலியா குளம் மைதானத்தில் பேசிய காந்தியடிகள் செய் அல்லது செத்துமடி என்ற அரைகூவலை விடுத்தார் விடுதலை போராட்ட வீரர்களையும் அவர்களின் உயிர் தியாகத்தையும் நாடு இன்று நன்றியுடன் நினைவு கூறுகிறது

நீண்ட நாள் நடைபெற்ற போராட்டமான வெள்ளையனே வெளியேறு இயக்கம் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சி என்று பிரதமர் குறிப்பிட்டார்

முதலன்ச்சர் திரு பி எஸ் எடியூரப்பா நேற்று பெலாகாவி சென்று உதவி மீட்பு நடவடிக்கைகளை மேற்பார்வையிட்டு வருகிறார் இன்று அவர் வெள்ளம் பாதித்த பகுதிகளை விமானம் மூலம் ஆய்வு செய்கிறார் மீட்பு நிவாரண நடவடிக்கைகளை மேற்பார்வையிட வெள்ளம் பாதித்த மாவட்டங்களுக்கு பிஜேபி நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்லுமாறு முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார் கிருஷ்ணா துங்கபத்ரா நேத்ராவரதி ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஒடுகிறது மகாராஷ்டிரா மாநிலத்தின் சாங்கிலி கோலாப்பூர் சத்தாரா மாவட்டங்களில் வெள்ள நிலைம் நேற்று தொடர்ந்து மோசமாகவே இருந்தது ராணுவம் கப்பற்படை தேசிய பேரிடர் அதிரடி நடவடிக்கை படை கடலோர காவல்படை ஆகியவற்றின் குழுக்கள் மீட்பு நிவாரண பணிகளில் உள்ளாட்சி அமைப்புகளுடன் இணைந்து செயலாற்றி வருகின்றன

முக்கியமான நெடுஞ்சாலைகள் வெள்ள நீரால் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த மாவட்டங்களில் பல பகுதிகளில் மின்சார விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது மாநில முதலனமச்சர் திரு தேவேந்திர பட்னவீஸ் வெள்ள நிலைமையை சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித் தலைவர்களுடன் காணொளி காட்சி மூலம் ஆய்வு செய்தாா் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு குடிநீர் இதர அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் உத்தரவிட்டார் போதுமான மருத்துவ மகுழுக்களை தயார் நிலையில் வைத்து தேவையான மருந்து பொருட்களை இருப்பில் வைக்குமாறு முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் பயிர் இழப்பை உடனடியாக ஆய்வு செய்யுமாறும் முதலமைச்சர் உத்தரவிட்டார் வங்க கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த நிலை தீவிரமடைந்து ஒடிசா மாநிலத்தின் மேல் மையம் கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன்காரணமாக ஒடிசாவின் பல பகுதிகளில் நாளை வரை பலத்த அல்லது மிக பலத்த மழை பெய்யும் என்று அது கூறுகிறது வெள்ளம் ஏற்பட்டால் அதனை சமாளிக்க தயார் நிலையில் இருக்குமாறு மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது முன்னாள் வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜின் இறுதிச்சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றன குடியரசுத் துணை தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஜேபி மூத்த தலைவர் திரு எல் கே அத்வானி மத்திய அமைச்சர்கள் பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் அக்கட்சியின் நிர்வாகிகள் இதில் பங்கேற்றனர் முன்னதாக சுஷ்மா ஸ்வராஜின் உடல் பொது மக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக புதுதில்லியில் உள்ள பிஜேபி தலைமையகத்தில் வைக்கப்பட்டிருந்தது கட்சிப் பாகுபாடு இன்றி தலைவர்கள் பலரும் பொது மக்களும் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர் பிரசார் பாரதி தலைவர் திரு சூர்யபிரகாஷ் மறைந்த தலைவரின் இல்லத்திற்கு சென்று மலரஞ்சலி செலுத்தினார் பின்னர் அவர் அளித்த பேட்டியில் சுஷ்மா ஸ்வராஜின் மறைவு நாட்டின் அரசியலில் பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தி உள்ளதாக தெரிவித்தார் சுஷ்மா ஸ்வராஜ் உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு இறுதிச் சுடங்குகள் நடைபெற்றன

குண்டு வெடித்ததை அடுத்து புகைப்படலம் எழுந்ததால் காயமடைந்தவர்களை மீட்கும் பணி தாமதப்பட்டது இந்த குண்டு வெடிப்புக்கு தாங்களே காணரம் என்று தாலிபான் தெரிவித்துள்ளது தாலிபான்களுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே அமைதி பேச்சுக்கள் நடைபெற்று வரும் வேளையில் குண்டு வெடிப்பு சம்பவம் நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது

இவற்றின்படி அமெரிக்க அமைப்புகள் இந்த நிறுவனங்களிலிருந்து தொலைதொடர்பு மற்றும் தொழில்நுட்ப கருவிகள் கொள்முதல் செய்வது விலக்கப்பட்டுள்ளது

ஹுவாவே நிறுனத்தை கட்டுப்படுத்துவதற்கு அதிபர் டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் மேற்கொண்டுள்ள விரிவான முயற்சியும் இந்த புதிய விதிகள் ஒருபகுதியாகும் சிரியாவின் வடக்கு பகுதியில் பாதுகாப்பு மண்டலத்தை அமைத்து ஒருங்கிணைக்க கூட்டு நடவடிக்கை மையத்தை ஏற்படுத்த துருக்கியும் அமெரிக்காவும் உடன்பட்டுள்ளன

இந்த மையம் விரைவில் அமைக்கப்படும் என்றும் பாதுகாப்பு மண்டலம் அமைதி பகுதியாக இருக்கும் என்றும் துருக்கி பாதுகாப்பு அமைச்சகமும் அமெரிக்க தூதரகமும் வெளியிட்ட கூட்டறிக்கை தெரிவிக்கிறது

சிபிஐ தனி நீதிபதி திரு ஜே சி ஜகடேல் முன்பு தாக்கல் செய்த தனது மனுவில் குற்றம்சாட்டப்பட்டவர் பணப்பலன் பெற்றாரா என்பதை தெரிந்துகொள்ள அவசியம் ஏற்பட்டுள்ளது என்று சீபிஐ குறிப்பிட்டுள்ளது மோசடியின் அளவை ஒப்பிடுகையில் இவர் சேர்த்த சொத்துக்கள் மிகவும் குறைவானது என்று புலனாய்வில் தெரியவந்திருப்பதாக சிபிஐ கூறியுள்ளது

அகஸ்டா வெஸ்ட்லாண்டு ஹெலிகாப்டர் ஊழல் தொடர்பான கருப்பு பணத்தை மாற்றும் வழக்கு சம்பந்தமாக மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு கமல்நாத்தின் மருமகன் திரு ராத்துவ்பூரிக்கு எதிராக ஜாமீனில் வர முடியாத வாரண்ட் உத்தரவு பிறப்பிக்க கோரி அமலாக்கத்துறை தில்லி நீதிமன்றத்தை அணுகியுள்ளது

இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இன்று கயானாவில் உள்ள தேசிய அரங்கில் நடைபெறுகிறது